புதுச்சேரியில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு புதிய பொறுப்புகளை வழங்கி துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார் அண்டை மாநிலங்களில் கொரோனா பெருந்தொற்று அதிகரித்து வருவதால் புதுச்சேரி மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் வலியுறுத்தியுள்ளார்

உலகின் முன்னணி நீல பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

துறைமுக பிரிவில் மூலம் கடல்சார்வளர்ச்சியைமுன்னெடுத்துச் செல்ல பல்வேறு திட்டங்களை மேற்கொள்வதாக கூறிய அவர்இதன்ஒருபகுதியாக துறைமுகங்கள் கடலோர பொருளாதார மண்டலங்களுடன் இணைக்கப்பட்டுதுறைமுகம் சார்ந்த ஸ்மார்ட் நகரங்கள் உருவாக்கப்படுவதோடு இத்துறைமுகங்கள் அருகேஉலகளாவிய உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறினார்

தீவு கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் அதுசார்ந்த சுற்றுச்சூழலை இணைத்து முன்னெடுத்துச்செல்லும் வகையில் புதுப்பிக்கப்பட்ட எரிசக்கி பயன்பாட்டை முக்கியதுறைமுகங்களில் ஏற்படுத்த அரசு முன்னுரிமை வழங்கி வருவதாகவும் பிரதமர் கூறினார்

மாணவர்களுக்கு வழங்கப்பட இருத்த உணவின் தரத்தை துணை நிலை ஆளுநர் சுவைத்துப் பார்த்து சோதனை செய்தார் மேலும் இருப்பிலுள்ள அரிசி மற்றும் இதர பொருட்களையும் பார்வையிட்டார் சமையல் அறையை பார்வையிட்டு அதனைதாய்மையாக வைத்திருக்க அறிவுரை வழங்கினார்

இதன்படி திரு அசோக்குமார் தற்போது வகித்து வரும் பொறுப்புகளுடன் கூடுதலாக நிதித்துறை பொறுப்பு வகிப்பார் திருமதி ஆர் ஸ்மிதா கூடுதலாக வனத்துறை பொறுப்பு வகிப்பார் திரு சவுத்ரி அபிஜித் விஜய் கலால்துறை செயலாளராக கூடுதல் பொறுப்பை வகிப்பார் திரு ஏ விக்ராந்த் ராஜா பொதுப்பணி மின்சாரம் மற்றும் சுற்றுலா துறைகளுக்கு பொறுப்பு வகிப்பார் தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலுடன் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தலைமை செயலாளர் திரு அஸ்வனிகுமார் தெரிவித்துள்ளார்

இதில் துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிறார்

புதுச்சேரி கொரோனா அண்டை மாநிலங்களில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அடுத்து புதுச்சேரி மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார்

மாற்றுத்திறனாளிகள் விருப்ப மனுவினை அந்த குழுவிடம் இருந்து பெற்றுக் கொண்டவுடன் தங்களது தபால் வாக்குகளை அளிக்க வேண்டும்

வருமான வரித்துறை புதுச்சேரி தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடத்தும் வகையில் கணக்கில் காட்டப்படாத பணத்தை தேர்தல் நடைமுறைகளுக்கு பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் விதமாக வருமான வரித்துறையின் உதவியை தேர்தல் ஆணையம் கோரியுள்ளது

எஸ சிவசங்கரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்

கிரிக்கெட் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட்போட்டி நாளை மறுநாள் அஹமதாபாதில் தொடங்குகிறது